குறைந்த செலவிலான தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் விஞ்ஞானிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார்

நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

இனி விரிவான செய்திகள் குறைந்த செலவிலான தொழில்நட்பத்தை உருவாக்குவதில் விஞ்ஞானிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புனேயில் நேற்று நடைபெற்ற இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் விஞ்ஞானிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின்போது இதனை அவர் தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தியாவின் வேகமான வளர்ச்சிக்கு குறைந்த செலவிலான தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது என்றும் அவர் கூறினார் தாய்மையான எரிசக்தி வேளாண் துறையில் உயிரி தொழில்நுட்பம் இயற்கை வளங்கள் குறித்த வரைபடங்களை தயாரித்தல் உள்ளிட்டவை குறித்து பிரதமருக்கு விஞ்ஞானிகள் செயல் விளக்கம் அளித்தனர் முன்னதாக பிரதமர் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்துரையாடினார் இங்குள்ள பரம்பிரம்மா என்ற அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டரையும் பிரதமர் பார்வையிட்டார் புனேயில் நடைபெற்று வரும் அனைத்து மாநில காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் அவர் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் தொடங்கிய இந்தக் கூட்டம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது விரிவான உள்நாட்டு பாதுகாப்பு குறித்த வரைவு நகல் இந்தக் கூட்டத்தில் இறுதி செய்யப்படும் என்று உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் திரு அஜீத் தோவல் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர் அகில இந்திய நீதித்துறை பணியாளர் தேர்வாணையத்தை ஏற்படுத்த வேண்டிய தருணம் உருவாகியிருப்பதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் ஜோத்பூரில் நேற்று ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற புதிய கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் திறமையான நீதிபதிகளை தேர்வு செய்ய இதுபோன்ற ஆணையம் உதவும் என்றார் ஏற்கனவே தேசிய சுட்டப்பள்ளியில் படித்து முடித்த வழக்கறிஞர்களிடமிருந்து சிறந்த நீதிபதிகளை தற்போது நாம் உருவாக்கி வந்தாலும் தனியான ஆணையம் ஒன்று தேவைப்படுகிறது என்றார் உயர்நீதிமன்றங்களில் மட்டுமல்லாமல் கீழ்நிலை நீதிமன்றங்களிலும் திறமையாள நீதிபதிகளை பணியில் அமர்த்துவது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் நீதிபதிகள் நியமனம் கால தாமதம் இல்லாமல் விரைந்து நடைபெற வேண்டும் என்று அவர் கூறினார் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை விட பெரிய தண்டனை வேறு ஏதும் இருக்க முடியாது என்று மத்திய மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியிருக்கிறார் இந்தூரில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பெண் குழந்தைகளை எப்படி மதிக்க வேண்டும் என்பது குறித்து ஆண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுத்தர வேண்டும் என்றார் நமது குழந்தைகள் முன்பு பெண் குழந்தைகளை நாம் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதில் பெற்றோர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய சவாலை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் இதைத்தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகக் கூறினார்

அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் தேர்வு பயிற்சி அளிப்பதற்காக அமெரிக்க நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்து கொள்ள இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் இதற்காக அமெரிக்க நிறுவனத்தினர் ஒரு வாரத்திற்குள் தமிழகம் வர இருப்பதாகவும் அப்போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் ட்விட்டர் செய்தியில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மின்வாரிய களப்பணியாளர் பணியிடத்திற்கான தேர்வில் எந்தவித முறைகேட்டிற்கும் வாய்ப்பில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியல் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தத் தேர்வு நியமனம் முழுக்க முழுக்க வீடியோவில் பதிவு செய்யப்படுவதாகவும் உடல் தகுதி எழுத்துத்தேர்வு மூலமாகத்தான் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவதாகவும் கூறினார் ஒப்பந்தப் பணியாளர்களையும் இந்த நேர்முகத் தேர்வுக்கு அழைத்திருப்பதாகவும் தகுதி வாய்ந்த ஒப்பந்தப் பணியாளர்களும் இதில் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என்றம் அமைச்சர் தெரிவித்தார் சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்தி மொழியை விருப்பப் பாடமாக கற்பிப்பதற்கு பதில் தெலுங்குமொழி கற்பிக்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியிருக்கிறார்

மாணவர்களுக்கு கூடுதலாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தித் தரும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இந்தி மொழி பயில்வது கட்டாயமல்ல என்றும் அவர் கூறினார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று மீண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை புறக்கணித்திடும் வகையில் புதிய தேர்தல் அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஷெட்பூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டினையும் வார்டு மறுவரையறையினையும் சட்ட விதிமுறைப்படி செய்தபின்னரே புதிய தேர்தல் அறிவிப்ப வெளியிட வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி தேர்தல் இடப் பங்கீடு தொடர்பாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் சென்னையில் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் நேற்று இரண்டாம் நாளாக ஆலோசனை நடத்தினார்கள் சமத்துவ மக்கள் கட்சித்தலைவர் திரு சரத்குமார் பெருந்தலைவர் மக்கள் கட்சித்தலைவர் திரு என் ஆர் தனபாலன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் ஏற்கனவே பிஜேபி பாமக தேமுதிக தமாகா ஆகிய கட்சித் தலைவர்களுடன் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஒ பன்னீர்செல்வமும் ஆலோசனை நடத்தினார்கள் தமிழகத்தில் கடலோர மாவட்டஙகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்றின் தாக்கம் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களைப் பொறுத்தவரை தென்கிழக்கு அரப்பிக்கடல் அதை ஒட்டிய இந்தியப் பெருங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காணப்படுவதால் அப்பகுதிக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் பங்களாதேஷில் மெய்நிகர் நீதிமன்றங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா கூறியிருக்கிறார்

கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற வெற்றித் திருநாள் விழாவில் பங்களாதேஷ் ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

அரியலூர் மாவட்டத்தில் சாலை விபத்துக்களை குறைக்கும் வகையில் பொதமக்கள் ஒத்துழைப்போடு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை டிஐஜி திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்